எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுவோரை காலதாமதமாக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் எச்சரித்துள்ளார்

விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்குவோருக்கான விருது பெறுவோர் பட்டியல் அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தைச் சேர்ந்த பாராலிம்பிக் வீரர் மாரியப்பன் ராஜீவ்காந்தி கேல்ரத்னா விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார் சுட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் தமிழகம் முதன்மை மாநிலமாக திகழ்வதாக முதலமைச்சு் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

ஒருசில சம்பவங்களை வைத்து அரசை குறைகூற வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

செகண்ட்ஸ் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று நாமக்கலில் வெற்றிலை ஆராய்ச்சி மையம் அமைக்கப்படும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தாா்

கோரிக்கைகளை யார் வேண்டுமானாலும் வைக்கலாம் என்றும் மாவட்ட கோரிக்கைகளை முன்வைக்க அமைச்சள்களுக்கு உரிமை உண்டு என்றும் முதலமைச்சள் குறிப்பிட்டார் பொது போக்குவரத்து குறித்த கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்ச் மக்களின் உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சினை என்பதால் அரசு கவனத்துடன் செயல்படுவதாக கூறினார்

செகண்ட்ஸ் நோப்த் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்களை கண்டறிந்து நோய்ப் பரவலை கட்டுப்படுத்துவதற்காகவே இ பாஸ் நடைமுறை பின்பற்றப்படுவதாகவும் அவர் கூறினார்

முன்னதாக நோய் தடுப்பு குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய முதலமைச்ச் நோய் தொற்றை தடுக்க அரசு தீவிரமாக செயல்பட்டு வருவதாக கூறினாா் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க தேவையான மருந்துகள் கையிருப்பில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் பாதிக்கப்பட்டவர்கள் மனநிறைவு பெறும் வகையில் சிசிக்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் நோய் தொற்று தொடர்பாக பொதுமக்களிடையே பல்வேறு வழிமுறைகள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் அதனை பொதுமக்கள் முழுமையாக கடைபிடித்தால்தான் நோய் தொற்றை கட்டுப்படுத்த முடியும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார்

இதனைத் தொடர்ந்து சிறு குறு தொழில் நிறுவனங்களின் பிரதிநிதிகள் விவசாயிகள் மற்றும் மகளிர் சுய உதவி குழுவினருடனும் முதலமைச்சள் கலந்துரையாடினார்

எடப்பாடி பழனிசாமி பார்வையிட்டார் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறும் நோயாளிகளை மிகவும் காலதாமதமாக அரசு மருத்துவமனைகளுக்கு அனுப்பிளால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

அரசு அறிவிக்கும் நடைமுறைகளை பொதுமக்கள் முறையாக பின்பற்றினால் நோய்ப் பரவலை கட்டுப்படுத்த முடியும் என்றும் தெரிவித்தார்

அரசு பள்ளிகளில் மாணவர்களிடம் எதற்காக பணம் வசூலித்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் எச்சரித்தார்

சண்முகம் இன்று அடிக்கல் நாட்டினார் முன்னதாக விக்கிரவாண்டியில் கட்டப்படவுள்ள ஊராட்சி ஒன்றிய அலுவலக புதிய கட்டிடத்திற்கும் அவர் அடிக்கல் நாட்டினார் பின்னர் நீதிமன்ற திறப்பு தொடர்பான செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர் இதுகுறித்து நீதிபதிகள் அடங்கிய கூட்டுக் குழு தான் முடிவு செய்ய வேண்டும் என்றார் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் பகுதியில் ஸ்ரீபெரும்புதூர் சுட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து கட்டப்பட்டுள்ள பல்வேறு கட்டடங்களை ஊரக தொழில்துறை அமைச்சர் திரு பெஞ்சமின் திறந்து வைத்தார் குன்றத்தூர் பேரூராட்சிப் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள நியாயவிலைக் கடை மற்றும் குன்றத்தூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் கட்டப்பட்டுள்ள கலையரங்கத்தையும் அவர் திறந்து வைத்தார் தென்காசி மாவட்டத்தில் கார் பருவ சாகுபடிக்காக நான்கு அணைகளிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது கடையநல்லூர் அருகேயுள்ள கருப்பாநதி அணையிலிருந்து ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் திருமதி ராஜலட்சுமி தண்ணீரை திறந்து விட்டார்

தமிழகத்தில் நடைபெறும் அரசு விழாக்கள் ஆய்வுக் கூட்டங்களுக்கு திமுகவைச் சேர்ந்த நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களை அழைத்து உரிய கண்ணியத்துடன் நடத்தி மக்களின்குறைகளை எடுத்துரைத்து தீர்வு காண வழிவகை செய்ய வேண்டும் என திழுக தலைவர் திரு

க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார்

செந்தில்குமார் பங்கேற்க அனுமதி மறுக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார் இதுபோன்ற செயல் ஜனநாயக விரோதமானது மட்டுமன்றி பண்பாடற்றது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்க்கட்சியினர் பொதுமக்களிடம் செல்வதை முடக்கி வைப்பதற்காகத்தான் ஊரடங்கு மற்றும் இ பாஸ் நடைமுறைகள் நீட்டிக்கப்படுகிறதா என்றும் அவர் வினவியுள்ளார் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை விவசாயப் பணிகளுக்கும் நீட்டிக்க மத்திய அரசு முன்வர வேண்டுமென்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு கேட்டுக் கொண்டுள்ளார் விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்குவோருக்கான ராஜீவ்காந்தி கேல் ரத்னா மற்றும் அர்ஜுனா உள்ளிட்ட பல்வேறு விருது பெறுவோரின் பட்டியல் அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி தமிழகத்தைச் சேர்ந்த பாராலிம்பிக் டி மாரியப்பனுக்கு ராஜீவ்காந்தி கேல்ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா டேபிள் டென்னிஸ் வீராங்கனை மாணிக்கா பத்ரா மேலும் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் ஹாக்கி வீராங்கனை ராணி ஆகியோரும் கேல் ரத்னா விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர்